குறைக்கும் நடவடிக்கையில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் இன்று ஈடுபடவுள்ளனர்

தமிழகம் முழுவதும் திரையரங்குகளில் ஆன் லைனில் மட்டுமே டிக்கெட் விற்பனை செய்யும் முறை விரைவில் அமலுக்கு வரும் என்று மாநில அமைச்சர் திரு

வெஸ்ட் இண்டிஸ் அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரை இந்தியா கைப்பற்றியுள்ளது

அதிக பதக்கங்களுடன் முதலிடத்தைப் பிடித்தது இனி விரிவான செய்திகள் பிரதுர் திரு நரேந்திர மோடி மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா புறப்பட்டுச் செல்கிறார்

இந்த மாநாட்டில் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றுமாறு பிரதமர் திரு நரேந்திர மோதிக்கு ரஷ்யா அழைப்பு விடுத்துள்ளது எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு துறைகளில் ஒத்துழைத்து செயல்படுவதற்கான ஐந்தாண்டு திட்டம் ஒன்றை இந்தியா ரஷ்யாவும் வடிவமைத்து வருகின்றன இதுகுறித்தும் ரஷ்ய தலைவர்களுடன் தனது பயணத்தின்போது பிரதமர் விவாதிப்பார் என்று புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலர் திரு விஜய் கோகலே கூறினார் ரஷ்யாவில் உள்ள எண்ணெய் மற்றும் எரிவாயு வயல்களை மேம்படுத்துவது தொடர்பாக இந்திய நிறுவனங்களுக்கும் ரஷ்ய நிறுவனங்களுக்கும் இடையே ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக பொதுத்துறை வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் புதுதில்லியில் உள்ள ஒவ்வொரு மாநிலங்களின் இல்லங்கள் கலாச்சாரம் பாரம்பரியம் வர்த்தகம் சுற்றுலா ஆகியவற்றை வளர்த்தெடுக்கும் மையங்களாக திகழ வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோதி கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் கட்டப்பட்டுள்ள குஜராத் பவனை நேற்று திறந்து வைத்துப் பேசிய அவர் பல்வேறு மாநிலங்களின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாத்து மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றார் மாநிலங்களின் கலாச்சாரம் மற்றும் சமூக பொருளாதாரம் வலுவாக இருப்பதால் அவை இந்தியாவை பலமான நாடாக மாற்றி வருகிறது என்றும் இத்தகைய பலத்தை அங்கீகரிப்பது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார்

இரண்டு கட்டங்களாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக எமது செய்தியாளர்க தெரிவிக்கிறார்

இன்றுகாலைமணிஎட்டுநாற்பத்தைந்துமுதல்ஒன்பதுநாற்பத்தைந்துக்குள்முதற் கட்டட ஆர்பிட்பணிநிறைவடையும் நாளைமாலைஇரண்டாவதுமற்றும்கடைசிகட்டடீ ஆர்பிட்பணிநிறைவேற்றப்படும் செப்டம்பர்ஏழாம்தேதி லேண்டரைநிலவின்தென்துருவத்தில்தரையிறங்கச்செய் வதற்குஆயத்தமாகஇப்பணிமேற்கொள்ளப்படுகிறது செ ன்னையிலிருந்துஜெயசிங்

கார்த்தி சிதம்பரம் ஆகியோர் கடுமையான பொருளாதார குற்றங்களில் ஈடுபட்டதாக சீபிஐ மற்றும் அமலாக்க இயக்குநரகம் கூறியுள்ளது தில்லியில் நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஆஜரான சிபிஐ மற்றும் அமலாக்கத் தரப்பு வழக்கறிஞர்கள் இதனை தெரிவித்தனர் விசாரணைக்கு ஒத்துழைக்க அவர் மறுத்து வருவதாகவும் வெளியில் இருந்தால் விசாரணையை அவர்கள் சீர்குலைக்க்கூடும் என்றும் எனவே அவரை கைது செய்து விசாரிக்க வேண்டியுள்ளது என்றும் அவர்கள் தெரிவித்தனர் இதனையடுத்து வழக்கு விசாரணையை நாளை மறுநாளுக்கு ஒத்திவைத்த சிறப்பு நீதிமன்ற நீதிபதி திரு ஓ பி லசனி அதுவரை திரு பசிதம்பரத்தை இந்த வழக்கில் கைது செய்யவும் இடைக்காலத்தடை விதித்தார் இதனிடையே ஐ என் எக்ஸ் மீடியா வழக்கில் திருபசிதம்பரத்தை மேலும் ஒருநாள் சிபிஐ காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது

சிதம்பரம் தாக்கல் செய்துள்ள ஜாமீன் மனு மீதான விசாரணை இன்று நடைபெறவுள்ளது அமெரிக்காவில் அரசுமுறைப் பயணம் மேற்கொண்டுள்ள தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அங்குள்ள கால்நடைப் பண்ணையை நேற்று பார்வையிட்டார் தொழில்நுட்பத்தைக் கொண்டு பல்வேறு நாட்டு இன மாடுகளின் மரபனு பராமரிப்பு மற்றும் அந்த மரபணுவைக் கொண்டு அதிகமாக பால் தரக்கூடிய மாட்டு இனங்களை உருவாக்கும் தொழில்நுட்பம் நோய் எதிர்ப்பு சக்தி உடைய புதிய ரக மாடுகள் மற்றும் ஆடுகளை உருவாக்கும் தொழில்நட்பம் குறித்து அங்குள்ள அதிகாரிகளுடன் கேட்டறிந்தார் பால் மற்றும் இதர பொருட்களை பதப்படுத்துதல் குறித்தும் இந்தப் புதிய தொழில்நுட்பங்களை சேலம் மாவட்டம் தலைவாசலில் அமைக்கப்படவுள்ள உலகத்தரம் வாய்ந்த கால்நடைப் பூங்காவில் செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறிததும் முதலமைச்சர் கேட்டறிந்ததாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது முதலமைச்சருடன் அமைச்சர்கள் திரு எம் சி சம்பத் திரு ஆர் பி உதயகுமார் திரு கே டி ராஜேந்திரபாவாஜி தலைமச் செயவாளர் திரு கசண்முகம் உள்ளிட்டோரும் கால்நடை பண்ணையை பார்வையிட்டனர் தமிழகம் முழுவதும் திரையரங்குகளில் ஆன் லைனில் மட்டுமே டிக்கெட் விற்பனை செய்யும் முறை விரைவில் அமலுக்கு வரும் என்று மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு

கோவில்பட்டியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திரையரங்குகளில் விற்பனை செய்யப்படும் உணவுப் பொருட்களின் விலையைக் கட்டுப்படுத்த விதிமுறைகளை மாநில அரசு வகுத்துள்ளதாக கூறினார்

நேற்று படகு குழாம் குறிஞ்சி ஆண்டவர் திருக்கோயில் உள்ளிட்ட பகுதிகளில் நேரில் ஆய்வு செய்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார்

இந்த ஊர்வலத்தின்போது அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க நெல்லை சரக காவல்துறை துணைத் தலைமை இயக்குநர் பிரவீண்குமார் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் முகாமிட்டு கண்காணித்து வருகின்றனர்

நடப்பு ஆண்டுக்கான ஹஜ் புனித பயண ஏற்பாடுகள் குறித்து சிறுபான்மையினர் விவகாரங்கள் அமைச்சக செயலர் திரு சைலேஷ் தலைமையிலான இந்தியப் பிரதிநிதிகள் சவுதி அரேபிய அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளனர் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் சீனப்பொருட்கள் மீது அற்நாட்டு அரசு புதிய வரிகளை விதித்திருப்பது குறித்து உலக வர்த்தக அமைப்பில் சீனா புகார் தெரிவித்துள்ளது ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் நேற்று குண்டுவெடித்ததில் ஐந்து பேர் உயிரிழந்தனர்

பினராயி விஜயனும் மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரியும் இன்று தொடங்கி வைக்கின்றனர்

தூத்துக்குடி துறைமுகம் வழியாக துபாய்க்கு கடத்தப்பட இருந்த எட்டு மெட்ரிக் டன் செம்மரக் கட்டைகளை மத்திய வருவாய் புலனாய்வுப் பிரிவினர் பறிமுதல் செய்தனர்

விளையாட்டுச் செய்திகள் வெஸ்ட் இண்டிஸ் அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரை இந்தியா கைப்பற்றியுள்ளது

அஞ்சும் மௌட்கில் திவ்யனேஷ் சிங் பன்வார் இணை வெண்கலப் பதக்கம் வென்றது